சோனியாகாந்திகூறியுள்ளார்

மருத்துவகட்டமைப்பில் தமிழகம் சிறந்துவிளங்குவதாகமுதலமைச்சர் திருஎடப்பாடிபழனிசாமிதெரிவித்துள்ளார்

முடிவைசவுதிஅரேபியஅரசுநிறுவனம் தற்காலிகமாகநிறுத்திவைத்துள்ளது

புதுதில்லியில் இன்றுகாலைநடைபெற்றஅக்கட்சியின் கூட்டத்தில் செயற்குழுக் திருமதிசோனியாகாந்தியின் கடிதத்தைகட்சியின் பொதுச் செயலாளர் திரு வேனுகோபால் வாசித்தார் கட்சிக்கு புதியதலைவரைதேர்ந்தெடுக்கவேண்டியதருணம் அதில் உருவாகியிருப்பதாகதிருமதிசோனியாகாந்திஅந்தக் கடிதத்தில் கூறியிருப்பதாககட்சிவட்டாரங்களைமேற்கோள்காட்டிபிடிஐசெய்திதெரிவிக்கிறது காணொலிக் காட்சிவாயிலாகநடைபெறும் காங்கிரஸ் செயற்குழுக் கூட்டத்தில் மூத்ததலைவர்கள் பங்கேற்றுள்ளனர் கட்சிக்கு புதியதலைவரைதேர்ந்தெடுப்பது நாடுமுழுவதும் தற்போதுள்ளஅரசியல் நிலைமைகள் வரவிருக்கும் பீஷர் சுட்டப்பேரவைதேர்தல் உட்படபல்வேறுவிஷயங்கள் தொடர்பாக இந்தக் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாகதகவல்கள் தெரிவிக்கின்றன

முஸாஃபர்பூரில் விரைவில் மருத்துவமனைஅமைக்கப்படும் என்றுஅறிவிக்கப்பட்டுள்ளது

இந்தமருத்துவமனைகளுக்குதேவையானமருத்துவர்கள் மருத்துவப் பணியாளர்கள் மற்றும் இதரணழியர்களைரானுவமருத்துவசேவைப் பிரிவு வழங்கும் என்றுஅறிவிக்கப்பட்டுள்ளது

யாதவ் புதுதில்லியில் நேற்றுசெய்தியாளர்களிடம் கூறினார் சென்னைபெரம்பூரில் உள்ளரயில்பெட்டி இணைப்புத் தொழிற்சாலை கபுர்தலாமற்றும் ரெய்பரேலிஆகிய இடங்களில் உள்ள இரண்டுரயில்பெட்டி இணைப்புத் தொழிற்சாலைஉள்ளிட்ட மூன்றுதொழிற்சாலைகள் இந்தஅதிவேகரயில்களுக்கானபெட்டிகள் உற்பத்திசெய்யப்படும்

தொழில்நுட்பகாரணங்களால் அந்தஒப்பந்தப்புள்ளிகள் ரத்துசெய்யப்பட்டதாகஒப்பந்தப் புள்ளிக்கான குழு தெரிவித்தது மத்தியநிதிஅமைச்சர் முன்னாள் அருண்ஜேட்லியின் நினைவு தினத்தையொட்டி குடியரசுதுணைத்தலைவர் திருவெங்கையாநாயுடு பிரதமர் திருநரேந்திரமோடிஉள்ளிட்டோர் அவருக்கு புகழஞ்சலிசெலுத்தியுள்ளனர் பிரதமர் விடுத்துள்ளசெய்தியில் இதேநாளில் தாம் உற்றநண்பர் ஒருவரை இழந்ததாககுறிப்பிட்டுள்ளார் பலவிஷயங்களில் அறிவுப்பூர்வமாகசிந்தித்தஅருண்ஜேட்லி சிறந்தசுட்டநிபுணரும் ஆவார் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் தேசத்தின் வளர்ச்சிக்குஅரும்பாடுபட்டதலைவர்களில் ஒருவரானஅருண்ஜேட்லி பன்முகத்தன்மைகொண்டவர் என்றுகுடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கையநாயுடு கூறியுள்ளார் அரசியல் வாதியாகவும் வழக்கறிஞராகவும் மத்தியஅமைச்சராகவும் அவர் சிறப்பாகபணியாற்றினார் என்றும் பொதுவாழ்வில் அவரது பங்களிப்பு என்றென்றும் நினைவுகூரத்தக்கதுஎன்றும் திரு நாயுடு மேலும் தெரிவித்துள்ளார் முன்னாள் நிதியமைச்சராகபணியாற்றியஅருண்ஜேட்லிக்கு நிதியமைச்சகம் புகழாரம் செலுத்தியுள்ளது சரக்குமற்றும் சேவைவரியைஅமல்படுத்தியதில் திரு

திரைப்படபடப்பிடிப்புகளுக்குமத்திய அரசு அனுமதி அளித்துள்ளதைதிரையுலகினர் பலர் வரவேற்றுள்ளனர் இந்தமுடிவுக்காக மத்தியஅரசுக்கு நன்றிதெரிவித்துக் கொள்வதாகபிரபலதிரைப்படதயாரிப்பாளர் திரு

திரைப்பட இயக்குநர் திரு

முன்னதாகநேற்று திரைப்படமற்றும் தொலைக்காட்சிபடப்பிடிப்புகளுக்கானவழிகாட்டுநெறிமுறைகளைமத்தியதகவல் ஒலிபரப்புத்துறைஅமைச்சர் திரு பிரகாஷ் ஜவ்டேகர் வெளியிட்டார் மருத்துவகட்டமைப்பில் தமிழகம் சிறந்துவிளங்குவதாகமுதலமைச்சர் திருஎடப்பாடிபழனிசாமிதெரிவித்துள்ளார் சென்னைதளியார் மருத்துவக் கல்லூரிமற்றும் தொழில்நுட்பஅறிவியல் கல்லூரியின் பட்டமளிப்பு விழாவில் முதலமைச்சர் இன்றுகாணொலிகாட்சிவாயிலாகஉரையாற்றினார் மருத்துவஉள்கட்டமைப்பைமேம்படுத்துவதில் தமிழகம் மற்றமாநிலங்களுக்குமுன்மாதிரியாகதிகழ்வதாகவும் அவர் தெரிவித்தாா உடல் உறுப்பு தானத்தில் தமிழகம் தொடர்ந்துமுதலிடத்தில் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் அரசின் நடவடிக்கைகாரணமாககா்ப்பிணிகளின் உயிரிழப்பு குறைந்தள்ளதாகவும் அவர்கூறினார்

கோவைமற்றும் மதுரைஅரசு இசைக்கல்லூரியில் புதிதாககட்டப்பட்டுள்ளகூடுதல் கட்டிடங்களையும் முதலமைச்சர் திரு எடப்பாடிபழனிசாமிகாணொலிகாட்சிவாயிலாக இன்றுதிறந்துவைத்தார்

டி அரசுநலத்திட்டங்களைமக்களிடம் கொண்டுசென்றுமக்கள் நலன் மேம்படும் வகையில் சிறப்பாகபணியாற்றவேண்டுமென்றுமுதலமைச்சர் கேட்டுக் கொண்டார்

தமிழகத்தில் இ பாஸ் முறையைரத்துசெய்வதுகுறித்துமுதலமைச்சர் திரு எடப்பாடிபழனிசாமிமுடிவு செய்வார் என்று வருவாய்த்துறைஅமைச்சர் திருஉதயகுமார் கூறியுள்ளார் சென்னைதிருவி க மண்டலத்தில் நோய் தொற்றுதடுப்புப் பணிகள் குறித்துஆய்வு மேற்கொண்டபிள் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்